அறக்கட்டளை நிறுவப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களவையில் இன்று அறிவித்தார்

அமைச்சரவை இன்று முடிவெடுத்துள்ளது

மக்களவையில் கேள்வி நேரம் தொடங்குவதற்கு முன்பு இதனைத் அறிவித்த பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த அறக்கட்டளைக்கு றீராம் ஜென்ம பூமி தீர்த் ஷேத்ரா என்று பெயரிடப்பட்டு இருப்பதாகக் குறிப்பிட்டார்

அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டுமானப் பணிகளுக்கு அனைவரும் ஆதரவு அளிப்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

இதனைத் தொடர்ந்து பேசிய உள்துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இதற்காக ரிசர்வ் வங்கி சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பை உறுதிசெய்ய இந்நடவடிக்கை பெருமளவில் பயன்படும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார்

வெங்கைய்யா நாயுடு திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் மாநிலங்களவையில் இன்று இதை தெரிவித்த அவர் இந்த செய்தி அந்நிய நாடுகளுக்கு உரக்க வெளிப்படுத்த வேண்டுமென்றும் கூறியிருக்கிறார் முன்னதாக அவையில் இது தொடர்பாக பேசிய சிவசேனா உறுப்பினர் குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிராக ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை பொறுத்துக் கொள்ள முடியாது என்று கூறினார் அதற்கு பதிலளித்த மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதுகுறித்து விவாதித்து முடிவு மேற்கொள்ள இந்திய நாடாளுமன்றத்திற்கு தன்னாட்சி அதிகாரம் இருப்பதாக எடுத்துரைத்தார்

நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இன்று விவாத் சே விஷ்வாஸ் நேரடி வரி மசோதாவை தாக்கல் செய்தார் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சுமூகத் தீர்வை எட்டும் வகையில் வரி இம்மசோதா அறிமுகம் செய்யப் படுவதாக அவர் குறிப்பிட்டார் மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அதிர் ரஞ்சன் சௌத்ரி மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர் திரு சசிதரூர் ஆகியோர் இம்மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர்

அதிர் ரஞ்சன் சௌத்ரி இந்த சட்ட முன்வடிவில் இரு மொழிகள் இடம் பெற்றிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு மத்திய அரசு ஹிந்தி மொழியை சத்தமில்லாமல் புகுத்துவதாக குறை கூறினார் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளின் போது பெருமளவிலான ரொக்கத்தை வெளிக் கொணர்ந்த வர்த்தகர்களுக்கு சாதகமாக இந்த மசோதா கொண்டுவரப் படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த மசோதாவை அறிமுகம் செய்வதன் மூலம் மத்திய அரசின் நிதி வசூல் குறையும் என்று டாக்டர்

நிர்மலா சீதாராமன் வரி செலுத்துவோரின் சுமையை குறைக்கும் வகையிலேயே இந்த மசோதா அறிமுகம் செய்யப் படுவதாகவும் வரி தொடர்பான பிரச்சனைகளின் சுழக தீர்விற்கு இம்மசோதா வழிகோலும் என்றும் குறிப்பிட்டார்

நரேந்திரமோடி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் முப்படைகளின் பாதுகாப்பு தளவாடங்கள் சர்வதேச கண்காட்சியை சற்றுமுன் தொடங்கி வைத்தார்

இதன் ஒருபகுதியாக பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன

வாக்காளர்களை கவரும் வகையில் பேரணிகள் பொதுக் கூட்டங்களோடு வீடுவீடாக சென்று வாக்கு திரட்டும் நடவடிக்கையிலும் வேட்பாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தலைநகர் டெல்லியில் நேற்று பிரம்மாண்ட தேர்தல் பொதுக்கூட்டங்களை நடத்தி தத்தம் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார்கள் உள்துறை அமைச்சர் திரு

நட்டா பஞ்சாப் முதலமைச்சரும் காங்கிரஸ் தலைவருமான கேப்டன் அம்ரிந்தர் சிங் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் திரு மணிஷ் சிசோடியா உள்ளிட்டோரும் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

மமமமம குடமுழுக்கு தஞ்சை அருள்மிகு பிரகதீஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா இன்று பக்தி சிரத்தையுடனும் விமரிசையாகவும் நடைபெற்றது

இன்று மாலை அருள்மிகு பெரிய நாயகி உடனுறை பெருவுடையாருக்கு பேராபிஷேகமும் இரவு பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலாவும் நடைபெறும் கும்பாபிஷேகத்தை ஒட்டி தஞ்சை நகரமே வண்ணமயமான தோரணங்களுடனும் ஒளிரும் விளக்குகளுடனும் மக்கள் கூட்டம் அலைமோத விழாக்கோலம் பூண்டுள்ளது மமமமம சாத்தனூர் அணை உலக வங்கி நிதியுதவியுடன் சாத்தனூர் அணை சீரமைக்கப்படும் என்று மாநில இந்துசமய அறநிலையத் துறை அமைச்சர் திரு

சாத்தனூர் அணையை சீரமைக்க மத்திய நீர்வளத் துறை குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு அதற்கான மதிப்பீடுகளை உலக வங்கியில் ஒப்படைத்து இருப்பதாகவும் உலக வங்கியிடமிருந்து நிதியுதவி கிடைத்த பின்னர் சீரமைப்புப் பணிகள் தொடங்கப்படும எனவும் கூறினார்

மேலும் பொது சேவை மையத்தை அணுகி ஆதார் அட்டையில் உள்ளவாறு பெயர் மாற்றம் செய்து பயனடையுமாறும் அறிவுறுத்தி உள்ளார் ஆதார் அட்டையில் உள்ளவாறே மத்திய அரசின் வலைதளத்திலும் பெயர் இருக்க வேண்டுமென மத்திய அரசு அறிவித்ததையடுத்து இந்நடவடிக்கை

இன்னசென்ட் திவ்யா இன்று தொடங்கி வைத்தார் மமமமம வள்ளலார் வள்ளலார் நினைவு தினத்தையொட்டி திருச்சி மாநகராட்சியில் வரும் சனிக்கிழமை இறைச்சிக் கடைகள் மதுபானக் கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டுமென்று மாநகராட்சி ஆணையர் திரு

சென்னை திருவான்மியூர் அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோவில் காஞ்சிபுரம் அருள்மிகு முத்தீஷ்வரர் திருக்கோவில்களில் இன்று அஷ்டபந்தன மஹா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது